கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

சூரியசக்தி மின்தகடுகள் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் எல்இடி பல்புகள் தொடர்பான துறையினருக்கு உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்தியஅமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

ராஜீவ் ரஞ்சன் அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

அரியர் தேர்வை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவு ஏற்க இயலாது என்றும் தேர்வு நடத்தவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது

இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது

நரேந்திரமோடி கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதில் பங்கேற்கின்றனர் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வரப்பிரசாதம் என்று தஞ்சாவூர் சாஸ்த்ரா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு

பிரதமரே மாணவர்களுடன் கலந்துரையாடுவது அவர்களுக்கு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் என்று சென்னை தீவுத்திடல் கேந்திரிய வித்பாலயா பள்ளியின் முதல்வர் திரு எம் வெள்ளைச்சாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

குளிசாதனப் பெட்டிகள் மற்றும் எல்இடி பல்புகள் உற்பத்தி செய்யும் நிறுவளங்களுக்கு உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புத்தில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு

சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு மேலும் வலுசே்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பியூஷ் கோயல் கூறினாா் ச்வதேச சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் சுகாதாரத்தை பேனுவதற்காக பகலிரவு பாராமல் அபராது பாடுபடும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவசார் பனியாளர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளாா் இந்நாளையொட்டி உலக சுகாதார அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சா் டான்டா் ஹா்ஷ்வா்தன் காணொலி காட்சி வாயிலாக கலந்தகொண்டு உரையாற்றினாா் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பு மருந்துகள் பல்வேறு நாடுகளுக்கு வழங்கப்பட்டதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

இந்த நோய்த்தொற்று பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து அதனை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நிறுவன் மருத்துவர் ச ராமதாசு வலியுறத்தியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசின் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

ராமதாசு கோரியுள்ளார் அரியா் தேர்வை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவு ஏற்க இயலாது என்றும் தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது

கல்வியில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்வது தொடர்பாக தமிழக அரகம் பல்கலைக்கழக மாளியக்குழுவும் கலந்து பேசி ஆவோசனை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறத்தின் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பவிட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க்கூடும் என சென்னை வாளிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது மேற்குத்தொடர்ச்சி மலையையாட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென்தமிழகத்திற்கு உட்பட்ட ஒருசில இடங்களில் நாளை மறுநாள் தொடங்கி இரண்டு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

மெகராஜ் கூறியுள்ளார்

கள்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்கு என்னிக்கை மையத்தை ஆட்சியர் திரு அரவிந்த் இன்று ஆய்வு செய்தார்

ஆறு போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன